ரூபாய் சேமிப்பு கிடைத்துள்ளதாகபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

சிங்கை புதுதில்லியில் இன்றுசந்தித்துபேச்சுவார்த்தைநடத்தினார்

நிறைவடைந்தது

அணிமுதலில் பந்துவீசதீர்மானித்துள்ளது

குறைந்தவிலையில் நம்பகமானளரிசக்திமக்களுக்குகிடைக்கசெய்யவேண்டும் என்பதே இந்தியாவின் முக்கியநோக்கம் என்றுஅவர் குறிப்பிட்டார் எரிசக்திமக்களுக்குஅதிகாரம் அளித்து அவர்களதுவாழ்க்கையைஎளிதாக்கஉதவுகிறதுஎன்றுபிரதமர் கூறினார் நாட்டின் கிராமப்பகுதிகளில் சமையல் எரிவாயு பயன்பாடுஅதிகரித்திருப்பதைகட்டிக்காட்டியபிரதமர் இந்தியாவில் எரிசக்திபயன்பாடுஎன்பதுவளர்ச்சிமற்றும் தொழில் துறைசார்ந்ததாகவும் சுற்றுச்சூழலுக்குடகந்ததாகவும் உள்ளதுஎன்றுகுறிப்பிட்டார் விமானஎரிபொருள் பயன்பாட்டில் உலகின் மூன்றாவதுபெரியநாடாக இந்தியாஉள்ளதுஎனவும் திருநரேந்திரமோடிதெரிவித்தார் இந்தமாநாட்டைநித்திஆயோக் மற்றும் பெட்ரோலியத் துறைஏற்பாடுசெய்திருந்தது அமெரிக்கபாதுகாப்புத்துறைஅமைச்சர் திருமார்க் எஸ்பர் மத்தியபாதுகாப்புத்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை புதுதில்லியில் இன்றுசந்தித்துப் பேசினார் இந்தப் பேச்சுவார்த்தைதமக்குமனநிறைவு அளித்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் பாதுகாப்புத் துறையில் இருநாடுகளின் ஒத்துழைப்பு குறித்துஅப்போதுவிவாதிக்கப்பட்டதாகஅவர் தெரிவித்தார் முன்னதாக இரண்டுநாள் பயணமாக புதுதில்லிவந்துள்ளஅமெரிக்கபாதுகாப்புத்துறைஅமைச்சர் திருமார்க் எஸ்பர் மற்றும் வெளியுறவுத்துறைஅமைச்சர் திருமைக் பாம்பியோஆகியோருக்குமுப்படைகளின் சார்பில் சிறப்பானவரவேற்பு அளிக்கப்பட்டது

இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் பரஸ்பரம் இருதரப்பு ஒத்துழைப்புகள் தொடர்பானபல்வேறுஅம்சங்கள் இந்தபேச்சுவார்த்தையின் போது இடம் பெறும் எனஎதிர்பார்க்கப்படுகிறது இந்தபேச்சுவார்த்தைக்குப் பின்னர் இருநாடுகள் இடையேளரிசக்தி விமாளபோக்குவரத்து அறிவியல் விண்வெளிஉள்ளிட்டபல்வேறுதுறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இறுதிசெய்யப்படும் குறித்து என்றுதகவல்கள் தெரிவிக்கின்றன சர்வதேசவிவகாரங்கள் தொடர்பாகவும் இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போதுவிரிவாகஆலோசிக்கபடும் என்றுவெளியுறவுத் துறைஅமைச்சகம் தெரிவித்துள்ளது பின்னர் அமெரிக்கஅமைச்சர்கள் பிரதமர் திருநரேந்திரமோடியைசந்தித்துபேச்சுவார்த்தைநடத்தஉள்ளனர்

இந்தமுதற்கட்டத் தேர்தலில் பதற்றமாககண்டறியப்பட்டுள்ளதொகுதிகளில் பாதுகாப்புப் பணிகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன

விகாஸ் கட்சிஒருதொகுதியில் போட்டியிடுகிறது

இதனிடையே பிஜேபிகட்சியின் வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் அக்கட்சிக்குலோக் ஐனசக்திகட்சிஆதரவு அளிக்கமுடிவு செய்துள்ளது

அந்நாட்டுவெளியுறவுத்துறைஅமைச்சர் திருஅலேக்ஸாண்டர் ஷாலன்பெர்க் கிற்கு அவர் விடுத்துள்ளவாழ்த்துசெய்தியில் இருநாடுகளும் பரஸ்பரம் இருதரப்பு உறவுகளைமேலும் வலுப்படுத்துவதுகுறித்த செயல் திட்டங்களைவகுக்கவேண்டும் என்றுகூறியுள்ளார்

எடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் சென்னையில் இன்றுதளியார் மருத்துவமனையைதிறந்துவைத்தபேசியஅவர் இதளைத் தெரிவித்தார் தரமானமருத்துவசேவைகளைவழங்குவதோடு தலைசிறந்தமனிதவளம் மற்றம் கட்டமைப்பைகொண்டமருத்துவதலைநகராகதமிழ்நாடுதிகழ்கிறதுஎன்றுகூறினார் குறைந்தசெலவில் தரமாளமருத்துவசிகிச்சைவழங்கப்படுவதால் இந்தியாவின் மருத்துவகற்றுவாதவமாகவும் தமிழகம் இருப்பதாகஅவர் குறிப்பிட்டார் மாநிலத்தில் ஏழ்மைநிவையில் உள்ளவர்களுக்குஎத்தகையமருத்துவசிகிச்சைகிடைக்கிறதுஎன்பதைபொருத்தே அம்மாநிலத்தின் குகாதாரம் அளவிடப்படுவதால் ஏழைமக்களுக்குமுதலமைச்சரின் முழ விரிவானமருத்துவகாப்பீட்டுதிட்டம் செயவ்படுத்தப்பட்டுவருவதையும் அவர் அப்போதுகட்டிக்காட்டினார் உடல் உறுப்பு தானத்தில் சிறந்தமருத்துவமனைக்கானவிருதுசென்னைஅரசுபொதுமருத்துவமனைக்குகிடைத்திருப்பதையும் திருளடப்பாடிபழனிசாமிநினைவு கூர்ந்தார்

இந்தவழக்குகடந்தமுறைவிசாரணைக்குவந்தபோது நீட் தேர்வுக்கானவிண்ணப்பங்களை பூர்த்திசெய்யும்போதேமாணவர்கள் தாங்கள் எந்தபிரிவில் சேரவிரும்புகின்றனர் என்பதைஏற்கனவேதெரிவித்துவிட்டதால் இடஒதுக்கீட்டைநடப்பு ஆண்டில் செயல்படுத்துவதுசாத்தியமற்றதுஎனதேசியமருத்துவஆணையம் தெரிவித்திருந்தது

ஒன்பததேசியநெடுஞ்சாலைதிட்டப் பணிகளுக்குமத்தியசாலைப் திரிபுராவில் போக்குவரத்துமற்றும் நெடுஞ்சாலைத்துறைஅமைச்சர் திருநிதின் கட்கரிநாளைஅடிக்கல் நாட்டுகிறார்

அதிபர் திருடிரம்ப் பென்சில்வேளியா மிசிகன் அரிசோனாஉள்ளிட்டபல்வேறுபகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளஉள்ளார்

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாஅணிக்குஎதிரானஆட்டத்தில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணிமுதலில் பந்துவீசதீர்மானித்துள்ளது